நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மல்லாடி

புதுச்சேரியில் இணையதளம் மூலம் கட்டிட வரைபட அனுமதி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் திரு நமச்சிவாயம் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கச் செய்வதில் மத்திய அரசு உறுதியோடு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இதுகுறித்து பிரதமர் திரு மோடி பேசுகையில் இந்த இரு மசோதாக்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை என்றும் விவசாயிகள் மற்றும் விவசாயத் துறையை மேம்படுத்த அவசியமானது என்றும் குறிப்பிட்டார் இந்த மசோதாக்கள் மூலம் இடைத் தரகர்கள் மற்றும் பல்வேறு தடைகளில் இருந்து விவசாயிகள் விடுபடுவது உறுதி என்றும் அவர் கூறினார் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் விவசாயிகள் தங்களது உற்பத்திப் பொருட்களை சந்தைப் படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அதன் மூலம் இலாபம் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் கூறினார்

அதே நேரத்தில் இந்த மசோதாக்கள் குறித்து தீய சக்திகள் விவசாயிகளை குழப்புவதாகவும் அரசின் கொள்முதல் நிலையங்கள் எப்போதும் போல் இருக்கும் என்றும் அதனால் விவசாயிகள் பயப்படத் தேவையில்லை என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார்

இந்த மசோதா குறித்து நடந்த விவாதத்தின் போது பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மக்களுக்கு தரமான சுகாதார சேவை வழங்கும் வகையில் ஒளிவுமறைவற்ற முறையில் இந்திய மருத்துவ முறைகளில் நம்பிக்கையான மாற்றங்களைக் கொண்டுவர அரசு உறுதி பூண்டிருப்பதாகக் கூறினார் மேலும் ஹோமியோபதி யோகா மற்றும் இயற்கை வைத்தியம் ஆகியவை புராதன சிகிச்சை முறைகள் என்றும் அவை அறிவியலை அடிப்படையாகக் கொண்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார்

கிரண் பேடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடகச் செய்தியில் அனைத்து பொது சுகாதார மையங்களின் செயல்பாடுகள் சுய மதிப்பீட்டுக்காகவும் மேலும் மேம்படுத்தப் படுவதற்காகவும் ஏ பி சி என பதிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்

அருண் உத்தரவிட்டுள்ளார்

திருமலை சங்கருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்

கோகுலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்

மேலும் வருமான வரம்பின் அடிப்படையில் பிற்படுத்தப் பட்டோருக்கான இடங்களை மறுத்து விட்டு அவை பொதுப்பிரிவுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் மாற்றப்படுவது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரியில் கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் தனிமைப் படுத்தல் விதிமுறைகளை மீறுவோர்களுக்கு அபராதம் அறிவிக்கப் பட்டுள்ளது

புதுச்சேரி மாநிலத்தில் நகர அமைப்புக் குழுமங்களில் இணைய தளம் மூலம் ஒருங்கிணைந்த மற்றும் முழுமையான கட்டிட அனுமதி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது நகர மற்றும் கிராம அமைப்புத் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் முன்னிலையில் புதுச்சேரி அரசின் நகர கிராம அமைப்புத் துறை மற்றும் பெங்களுரு வைச் சேர்ந்த இ கவ் அறக்கட்டளைப் பிரதிநிதிகள் இதில் கையெழுத்திட்டனர் இனி பொதுமக்கள் தங்களின் கட்டிட வரைபட அனுமதி விண்ணப்பங்களை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பத்தின் நிலையை மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது பிரதமர் திரு

லாஸ்பேட்டையில் உள்ள பாஜக மாநிலத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு

முத்தியால்பேட்டை காமராஜர் நகர் ஏம்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன துப்புறவுத் தொழிலாளர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகளும் வழங்கப்பட்டன மேலும் இரத்த தான நிகழ்ச்சிகளும் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன

சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றை விற்பனை செய்வதற்காக நேரடி முகவர்களை நியமிக்க அஞ்சல் துறை முடிவு செய்துள்ளது

கணினி அறிவுடன் உள்ளுர் பகுதிகள் குறித்து நன்றாக தெரிந்திருப்பது கூடுதல் தகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மல்லாடி

புதுச்சேரியில் இணையதளம் மூலம் கட்டிட வரைபட அனுமதி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் திரு நமச்சிவாயம் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது